மனுக்களை விலக்கிக்கொள்வது இன்றுடன் முடிவடைந்தது நாட்டின் பாதுகாப்பு விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவது

உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் பிஜேபி யின் தேர்தல் அறிக்கையில் இடம் பெற்றுள்ளன

குறைகூறியுள்ளன

மக்களவைத் தொகுதியிலும் ஐந்து வாக்குச் சாவடிகளிலும் வாக்குப் பதிவு ஒப்புகை சீட்டுகளை சரிபார்த்தலுக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டுள்ளது

முறையீடு செய்ய பிரிட்டன் உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட்டில் இன்று பஞ்சாப் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன

குஜராத்

இதற்கிடையே மக்களவைக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நாளை நிறைவடைகிறது

நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வது விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவது தேர்தலைபொட்டி பிஜேபி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் இடம் பெற்றுள்ளன புதுதில்லியில் கட்சியின் தலைவர் திரு அமித் ஷா மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அருண்ஜேட்லி திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்ட தலைவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டனர் பயங்கரவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் ஒருபோதும் சகித்துக் கொள்வதில்லை என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்பது பாதுகாப்புப் படையை வலுப்படுத்துவது நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் சட்ட விரோத குடியேற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது உள்ளிட்ட அம்சங்களும் இதில் இடம் பெற்றுள்ளன

பிஜேபி தேர்தல் அறிக்கை குறித்து விளக்கம் அளித்த மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி பிஜேபி யின் தேர்தல் அறிக்கை பல அடுக்கு கொள்கைகளையும் பல்வேறு கோணங்களில் புதிய தொலைநோக்கு திட்டங்களையும் உள்ளடக்கி இருப்பதாக தெரிவித்தார்

இந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளவைகள் அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்குள் படிப்படியாக நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

எளிமையான வெளிப்படையான சிறந்த அரசு நிர்வாகம் மிகுந்த பொறுப்பு மிக்க அரசாங்கம் பிஜேபி யால் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார்

அயோத்தியில் சுமூகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி ராமர்கோயில் கட்டுவதற்கான புதிய சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் பிஜேபி யின் தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றமடைய செய்யும் வகையில் உள்ளதாக காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அகமது பட்டேல் பண மதிப்பிழப்பு சரக்கு மற்றும் சேவை வரி ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தியதால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தோ கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு வருவது குறித்தோ பிஜேபி யின் மூத்த தலைவர்கள் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் விவசாயிகள் இளைஞர்கள் வர்த்தகர்கள் ஆகியோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் குறித்து அக்கட்சி ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகள் என்னவாயிற்று என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் பிஜேபி யின் தேர்தல் அறிக்கை குறிப்பிட்ட ஒருவரை மையப்படுத்தி இருப்பதாகவும் ஆனால் காங்கிரசின் தேர்தல் அறிக்கை நாட்டின் அனைத்து தரப்பு மக்களையும் மையப்படுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

ராமர்கோயில் கட்டுவதை பிஜேபி தனது தேர்தல் அறிக்கையில் மீண்டும் வலியுறுத்தி இருப்பது அக்கட்சியின் மதம் சார்ந்த நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீத்தாராம் யெச்சூரி கூறியுள்ளார்

இந்த தேர்தல் அறிக்கையில் பெரிய அளவில் புதிய வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த ஐந்தாண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசினால் எடுக்கப்பட்ட முடிவுகளின் பாதிப்பை மக்கள் மறக்கவில்லை என்றும் திரு யெச்சூரி கூறினார்

விவசாயிகளின் வாழ்வாதாரமாக உள்ள நிலங்களை கையப்படுத்தக்கூடாது என்றும் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தொடர்பாக வருவாய் ஆவணங்களில் செய்யப்பட்ட மாற்றங்களை எட்டு வாரத்தில் பழைய நிலைமைக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

இந்த திட்டத்துக்கு நில உரிமையாளர்கள் விவசாயிகள் எதிர்க்கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனஉயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு டி எஸ் சிவஞானம் மற்றும் பவானி சுப்பராயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு

வரும் மக்களவைத் தேர்தலின் போது வாக்குப் பதிவு ஒப்புகை சீட்டு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளை சரிபார்க்கும் பணியை கூடுதவான வாக்குச் சாவடிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி வாக்குப் பதிவு சரிபார்த்தலுக்கான சாவடிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது விஜய் மல்லையா இந்தியா திரும்புவதற்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு குறித்து மேல் முறையீடு செய்ய பிரிட்டன் உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்துள்ளது வெஸ்ட்மின்ஸ்டர் நீதிமன்றம் மல்லையாவின் கோரிக்கையை நிராகரித்ததையடுத்து உயர்நீதிமன்றத்தில் மனுத் தாக்கல் செய்திருந்தார் இதுகுறித்து தெரிவித்த பிரிட்டள் உள்துறை செயலர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே பிரிட்டன் அரசு அவரை நாடு கடத்த உத்தரவிட்டதாக தெரிவித்தார்

பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி அளித்ததாக கூறப்படும் புகார் தொடர்பாக கஷ்மீர் பிரிவினைவாத தலைவர் மிர்வாயிஸ் உமர் பாருக் புதுதில்லியில் தேசிய புலனாய்வு அமைப்பு முன் ஆஜரானார்

ஹுரியத் மாநாடு தலைவர்கள் அப்துல் கனிபட் பிலால் வோனே மௌலானா அட்பாஸ் அன்சாரி ஆகியோரும் அவருடன் வந்திருந்தார்கள் மூன்றாவது முறையாக அழைக்கப்பட்ட பின் மிர்வாயிஸ் ஆஜராகி இருந்தார் விளையாட்டுச்செய்தி ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு எட்டு மணிக்கு மொஹாலியில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது